சுமூகமாக நடைபெற எதிர்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக்கொண்டுள்ளார்

தேர்வு நடைபெறாது என அம்மாநில அரசு அறிவித்துள்ளது

பயன்படுத்திக் கொண்டு உரிய அனுமதியை பெற்றுக் கொள்ள இந்திய துதரகம் அறிவுறுத்தியுள்ளது

பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார் இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது இந்த கூட்டத்தொடர் குழுகமாக நடைபெற எதிர்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்று பிரதம் திரு நரேந்திரமோடி கேட்டுக்கொண்டுள்ளார் மக்களவை கூடியதும் அண்மையில் நடைபெற்ற நான்கு தொகுதிகளில் இடைத்தேர்தல்களில் வெற்றிப் பெற்ற உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர் இதை தொடர்ந்து மக்களவையின் முன்னாள் உறுப்பினர்கள் பகதூர் சிங் சனத் குமார் மண்டல் கண்டல சுப்ரமணியம் ஆகியோரின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது பின்னர் எதிர்கட்சி உறுப்பினர்கள் சிவரின் முழக்கங்களுக்கிடையே கேள்வி நேரம் எடுத்துக் கொள்ளப்பட்டு தொடர்ந்து கேள்வி பதில்கள் இடம்பெற்றன பின்னா் நண்பகலுக்கு பின் அவசர முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகள் எடுத்துக் கொள்ளப்பட்டன

பின்னா் ஆந்திர பிரதேசத்திற்கு சிறப்பு அந்தஸ்து கோரி தெலுங்கு தேசம் கட்சி உறுப்பினா்கள் முழக்கங்களை எழுப்பியதால் நண்பகல் வரை அவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டன மீண்டும் அவை கூடிய போது கேள்வி நேரம் எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது

தேர்வு நேரத்தில் மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ள பிரதமரின் வழிகாட்டி நூல் தனக்கு பயன்பட்டதாக அந்த மாணவி கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் நேர நிர்வாகம் விடையளிக்கும் முறை படிப்பதற்கான திறன் தனிநபர் செயல்பாடு ஒருவரின் திறமைகளை வெளிக்கொண்டு வருதல் ஆகியவற்றுக்கு பிரதமின் வழிகாட்டுதல் அளவிடர்க்கறிய பலத்தை தந்ததாகவும் அந்த மாணவி குறிப்பிட்டுள்ளார் கவலை படுவோராக மாணவர்கள் இருக்கக் கூடாது பேராளிகளாக இருக்க வேண்டும் என்பது பிரதமின் கோட்பாடாக இருந்தது என்றும் இதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் சாக்ஷி என்ற மாணவி தெரிவித்துள்ளார் தேர்வு தயாரிப்புகளுக்கு தமது நூல் உதவியிருப்பதற்கு தாம் மகிழ்ச்சி அடைவதாக பிரதமர் தமது டிவிட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் கடந்த நாள்காண்டுகளில் புதிதாக மின் இணைப்பு பெற்ற கிராமங்களைச் சேர்ந்த மக்களுடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடவுள்ளார்

தற்போதைய அரசு அந்த கிராமங்களுக்கு ஒளியேற்றி இருப்பதாகவும் அந்த மக்களின் நலனில் அக்கறைக்கொண்டு செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் மொளபல் செயலி மூலமாக நாளை் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் மக்கள் பங்கேற்கலாம் தூர்தர்ஷன் செய்தி அலைவரிசையில் இது நேரடியாக ஒளிபரப்பாகும் குஜராத்தில் களமழை பெய்துவருவதை அடுத்து பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை மறுநாள் அங்கு மேற்கொள்ளவிருந்த பயணம் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது கிர்சோம்நாத் மாவட்டம் வெரவல் நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் திரு விஜய் ருபாளி மழையால் மோசமாக பாதிக்கப்பட்ட வல்சாத் மற்றும் ஜுளாகத் ஆகிய மாவட்டங்களில் மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக கூறினார் மீட்பு மற்றும் நிவாரணப்பணிகள் தொடர்பாக மாநில அரகடன் பிரதமர் அலுவலகம் தொடர்ந்து தொடர்பு கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீர் அரசின் நான்காம் நிலை பணியாளர்களை தேர்வு செய்வதற்கான நேர்முக தேர்வு இனி நடத்தப்பட மாட்டாது என்று மாநில அரசு கூறியுள்ளது எழுத்து தேர்வில் பெறும் மதிப்பெண்களின் அடிப்படையிலேயே இந்த பணியாளர்கள் நியமனம் இனி நடைபெறும் என்று மாநில அரசின் செய்தித் தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீநகரில் ஆளுநர் திரு என் என் வோரா தலைமையில் நடைபெற்ற மாநில நிர்வாக குழுக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக அவர் கூறினார் ஏற்கெனவே தொடங்கப்பட்ட பணி நியமன நடைமுறைகளுக்கு இது பொருந்தாது எனவும் புதிதாக நடைபெறும் அனைத்து நியமனங்களும் இந்த நடைமுறைப்படியே இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் இதுவரை மின்சார இணைப்பு வசதி பெறாத கிராமங்களுக்கும் மின்விளக்கு ஒளி தந்தது வருவது தீன்தபாள் உபாத்பாயா நுற்றாண்டு விழாவைபொட்டி மத்திய அரசு அறிவித்த சௌபாக்யா திட்டம் இதன் மூலம் விருதுநகர் மாவட்டத்தில் மின்வசதி பெற்ற கிராமம் குறித்து எமது செய்தியாளர் கமலக்கண்ணன் தரும் தகவல்

சட்டவிரோதமாக ஐக்கிய அரபு எமிரேட்டுகளில் தங்கியிருப்போர் தண்டிக்கப்படமாட்டார்கள் எனவும் அவர்களுக்கு பொதுமன்னிப்பு வழங்கப்படுவதாகவும் அந்நாட்டு அரசு அறிவித்தது

துபாயில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு சூரி விரிவான தகவல்களை பெறுவதற்கு ஐக்கிய அரபு எமிரேட்டுகளின் அதிகாரிகளுடன் தூதரகம் தொடர்பு கொண்டிருப்பதாக கூறினார் கிரீன்வாந்தின் தொலைத்தூர கிராமம் ஒன்றின் அருகே மிகப் பெரிய பனிப்பாறை இருந்தது சென்ற வாரம் விண்வெளியிலிருந்து கண்டறியப்பட்டது இந்த பனிப்பாறை நகர்ந்து இன்னார் சூட் கடற்கரை அருகே நெருங்கி வந்திருப்பது ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு முகமை வெளியிட்ட படத்தன் மூலம் தெரியவந்துள்ளது

பலத்த காற்றும் உயர்ந்து எழும்பும் அலைகளும் இந்த பனிப்பாறையை வடக்கு நோக்கி நகர்த்தியிருப்பதாக கிரீன்லாந்தின் கே என் ஆர் ஒலிப்பரப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது பிரான்ஸில் நடைபெறும் சாத்தே வில்லே விளையாட்டுப் போட்டிகளின் ஈட்டி எநிதல் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா தங்கப் பதக்கம் வென்றுள்ளார்

இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஐந்து டெஸ்ட் கிரிக்கெட் போட்டகள் நடைபெறவுள்ளன முதலாவது டெஸ்ட் போட்டி அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி பரமிங்ஹாமில் தொடங்குகிறது

இதன் மூலம் மூன்று போட்டிகளை கொண்ட தொடரை இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் இங்கிலாந்து அணி கைப்பற்றியது